நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்புடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார்

தமிழக அரசின் நிதி நிலை அறிக்கை மீது துறை வாரியான விவாதம் நடத்துவதற்கான சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது

நடவடிக்கையில் அடையாளம் தெரியாத பயங்கரவாதி ஒருவன் கொல்லப்பட்டான்

இலங்கையும் மோதுகின்றன

மனிதத்தை மையப்படுத்திய எதிர்கால சமூகம் என்பது இந்த உச்சிமாநாட்டின் மையப் பொருளாகும் இந்த மாநாட்டில் பங்கேற்கும் உறுப்பு நாடுகளின் அரசு தலைவர்களை ஜய்பான் பிரதமர் திரு ஷின்ஸோ அபே அன்புடன் வரவேற்றார் இந்த மாநாட்டுக்கு இடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொளால்ட் டரம்ப்புடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார்

அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மைக் பாம்ப்பியோ மூலம் அண்மையில் வழங்கப்பட்ட கடிதத்தில் இந்தியாவின் மீதாள அன்பை வெளிப்படுத்தியிருப்பதற்காக அதிபர் திரு ட்ரம்ப்புக்கு திரு மோடி நன்றி தெரிவித்தார் கேர்கலில் மக்களவைத் மகத்தான வெற்றி பெற்றதற்காக பிரகமர் திரு நரேந்திர மோடிக்கு திரு ட்ரம்ப் பாராட்டு தெரிவித்ததோடு ரானுவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருநாடுகளும் இணைந்து பணியாற்ற முடியும் என்றார் ஜப்பான் இந்தியா அமெரிக்கா ஆகிய மூன்று நாடுகள் குழுவின் கூட்டமும் நடைபெற்றது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் விவரித்த வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விஜய் கோகலே அமைதி நிலைத்தன்மை அடிப்படை கட்டமைப்பு மேம்பாடு இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் புதிய முன்முயற்சிகள் ஆகியவையே பெரும்பாலும் இந்தக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாகக் கூறினார்

பிரிக்ஸ் நாடுகள் அமைப்பின் சாதாரண முறையிலாள கூட்டமும் ஒஸாகாவில் நடைபெற்றது இதன் தலைவர்கள் உலகப் பொருளாதாரம் எதிர்கொண்டுள்ள பிரச்னைகள் பற்றி விவாதித்தனர் இந்தக் கூட்டத்தில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி பயங்கரவாதம் மனித சமூகத்திற்கு பெரும் அச்சுறுத்தவாக இருப்பது மட்டுமன்றி பொருளாதார மேம்பாட்டையும் சமூக நல்லிணக்கத்தையும் பாதிப்பதாகக் கூறினார் அனைவருக்கும் சமமான வளர்ச்சி என்பதை உறுதி செய்ய உலக வர்த்தக அமைப்பில் சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் திரு மோடி சுட்டிக்காட்டினார் தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத் தொடர் இன்று தொடங்கியது தமிழக அரசின் பட்ஜெட் கடந்த பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்யப்பட்டது அப்போது பொது விவாதம் மட்டும் நடத்தப்பட்டு மக்களவைத் தேர்தல் காரணமாக துறைகள் வாரியான விவாதம் நடைபெறாமல் ஒத்தி வைக்கப்பட்டது தற்போது துறைகள் வாரியாக விவாதம் நடத்துவதற்கான கூட்டத்தொடர் தொடங்கி அடுத்த மாதம் முப்பதாம் தேதிவரை நடைபெற உள்ளது இந்தக் கூட்டத் தொடரின் முதல்நாளான இன்று தற்போதைய பேரவையில் உறுப்பினர்களாக இருந்து மறைந்த கனகராஜ் ராதாமணி ஆகியோருக்கு இரங்கல் தெரிவித்து பேரவையின் நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்தி வைக்கப்பட்டள முன்னாள் உறுப்பினர்கள் எட்டு பேரின் மறைவுக்கும் பேரவைத் தலைவர் திரு தனபால் இரங்கல் குறிப்பினை வாசித்தார் அவை உறுப்பினர்கள் மௌன அஞ்சலி செலுத்தினர் வரும் திங்கட்கிழமை மீண்டும் பேரவை கூடும் போது வனம் மற்றும் கற்றுக்சூழல் துறை மீதான விவாதம் நடைபெறும் குடிநீர் தட்டுப்பாடு காவிரி நீர் உள்ளிட்ட பல்வேறு பிரச்னைகளையும் எதிர்க்கட்சிகள் எழுப்பும் என்று எமது செய்தியாளர் ஜெயசிய் தெரிவிக்கிறார் சுட்டப்பேரவைக் கூட்டத்தை தொடர்ந்து முக்கிய எதிர்க்கட்சியான திமுக சுட்டமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டம் எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது ஆளும் கட்சியான அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டமும் இன்று நடைபெறுகிறது

ஒடிசா மாநிலம் சந்திப்பூர் கடற்கரை பகுதியில் இந்த சோதனை நிகழ்த்தப்பட்டது

நாடு முழுவதும் உள்ள நதிகளை துய்மை செய்வதற்கான இயக்கத்தை மத்திய அரசு மேற்கொள்ளும் என்று ஐல்சக்தித்துறை அமைச்சர் திரு கஜேந்திரசிங் ஷெக்காவத் தெரிவித்துள்ளார்

நிகழ்ச்சியில் பேசிய இந்த ஐல்சக்தித்துறை இணையமைச்சர் திரு ரத்தன்லால் கட்டாரியா கங்கை தவிர யமுனா காளி பகீரதி அலக்நந்தா கோஷி ஆகிய நதிகளும் தூய்மை திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்படும் என்றார்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

டிஜிட்டல் இந்தியா முயற்சியின் ஒரு பகுதியாக ரயில்வே துறை இந்தியாவில் உள்ள அனைத்து ரயில்நிலையங்களிலும் வை ஃபை வசதியை ஏற்படுத்தி தரவேண்டும் என்ற இலக்கில் செயல்பட்டு வருவதாக அத்துறை தெரிவித்துள்ளது

இரண்டாவது முறையாக திரு மோடி பிரதமராகபதவியேற்றபின் ஒலிபரப்பாகும் முதலாவது மனதின் குரல் நிகழ்ச்சி இதுவாகும் ஒவ்வொரு மாதமும் கடைசி குாயிற்றுக்கிழமையன்று ஒலிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் திரு மோடி நாட்டில் நிலவும் பிரச்னைகள் குறித்து விவாதிப்பார் ஜம்மு கஷ்மீர் மாநிலம் பட்காம் மாவட்டத்தில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் அடையாளம் தெரியாத பயங்கரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் இம்மாவட்டத்தின் கனிப்போரா பகுதியில் தேடுதல் நடவடிக்கை தொடர்ந்து நடைபெறுவதாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்தன

தளியார் கணினி மையத்தை சேர்ந்த மாணவிகளும் அதன் ஊழியர்களும் பூன்ச்சிலிருந்து சோபியான் நோக்கி டெம்போ வாகனத்தில்சென்றுகொண்டிருந்தனர் இந்த வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த விபத்தில் காயமடைந்தவர்களில் இரண்டு பேரது நிலைமை மோசமாக உள்ளது இளைஞர்களை தீவிரவாதத்திற்கு இழுப்பதற்காக பயங்கரவாதிகளால் சமூக ஊடகம் பயன்படுத்துவது குறித்து ஐநாவில் இந்தியா கவலை தெரிவித்துள்ளது இணையதளத்தில் வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் பேச்சுக்கள் வெளியிடப்படும் சவாலை எதிர்கொள்ள பலதரப்பினரையும் ஈடுபடுத்தும் வகையில் சமூக ஊடக அமைப்பு இருக்க வேண்டுமென்று ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர உதவிப் பிரதிநிதி திரு கே நாகராஜ் நாயுடு கூறினார் பொதுச் சபையின் சாதாரண கூட்டத்தில் உரையாற்றிய அவர் பயங்கரவாதிகள் ஜ் வெளிப்படையாகவோ அல்லது அனாமதேயமாகவோ சமூக ஊடகத்தைப் பயன்படுத்தி இளைஞர்களை தீவிரவாதிகளாக்க முயற்சிக்கிறார்கள் என்றார் சமூக ஊடகத்தில் வெளியாகும் தகவல்களின் உள்ளடக்கத்தை முறைப்படுத்த தொழில்நட்ப நிறுவனங்கள் உறுதியாக இருக்க வேண்டுமென்று அவர் வலியுறுத்தினார்

இந்தப் போட்டி இந்திய நேரப்படி இன்று பிற்பகல் மூன்று மணிக்குத் தொடங்கும்